நரேந்திரமோடி கூறியுள்ளார்

குடியுரிமை திருத்த சுட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உறுதியளித்துள்ளார்

வாய்ப்பே இல்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் திட்டவட்டமாக கூறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் ஆயுஷ்மான் பாரத் புதிய இந்தியாவின் புரட்சிகரமான நடவடிக்கைகளில் ஒன்று என பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் ஒரான்டு நிறைவடைவதை குறிக்கும் வகையில் புதுதில்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் நவீன மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்காமல் நாட்டில் எந்தவொரு தனி மனிதனும் பாதிக்கப்படக் கூடாது என தெரிவித்தார்

இந்த நிகழ்ச்சியில் ஆயுஷ்மான் பாரத் குறித்த புதிய கைபேசி செயலி ஒன்றையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் நினைவு அஞ்சல் தலையையும் வெளியிட்ட பிரதமர் ஆயுஷ்மான் திட்டத்தின் மூலம் பயனடைந்த சில பயனாளிகளுடன் கலந்துரையாடினார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் ஒருங்கிணைத்து கடந்த ஒராண்டில் இந்தத் திட்டத்தை செயல்படுத்துவதில் சந்தித்த சவால்கள் குறித்து விவாதிப்பதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்து அரசின் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த இளம் அதிகாரிகள் கூட்டு முயற்சிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் உதவி செயலர்கள் அமர்வின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய அவர் திட்டங்களை செயல்படுத்துவதில் மக்கள் பங்களிப்பும் அவசியம் என்று குறிப்பிட்டார் புதிய எண்ணங்கள் சிந்தனைகள் ஆகியவற்றை வரவேற்ற பிரதமர் அதிகாரிகள் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் குடிமை பனியாளர்களுக்கு மக்கள் தொண்டே தலைசிறந்த கடனம என கூறிய திரு மோடி அது பாரபட்சமற்ற நிலையை உருவாக்கும் என்று தெரிவித்தார் பீகாரில் வெள்ள நிலைமையை சமாளிக்க மாநில அரகக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு சும்பந்தப்பட்ட துறைகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது

வெள்ள நிலைமை குறித்து மத்திய அமைச்சரவை செயலர் திரு ராஜீவ் கௌபா தேசிய இடர் மேலாண்மை குழுக் கூட்டத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார் வெள்ளநிலைமை முன்னேற்பாடுகள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் ஆகியவற்றை அவர் ஆய்வு செய்தார் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்க இரண்டு ஹெலிகாப்டர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன குடிநீர் மற்றும் மருந்து பொருட்களும் வழங்கப்பட்டு வருகின்றன

முதலமைச்சர் திரு தேவேந்திரபட்னாவிஸ் தமது சொந்த தொகுதியாள நாக்பூர் தென்மேற்கு தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார் நிதியமைச்சர் திரு சுதிர் முன்காண்டிவர் பல்லார்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் பிஜேபி வருவாய்துறை அமைச்சரும் மாநிலத் தலைவருமான திரு சந்திரகாந்த் பாட்டல் புனேயில் உள்ள கொத்ருட் தொகுதியில் களமிறங்குகிறார் சத்தாரா மக்களவைத் தொகுதிக்கான இடைத் தேர்தலில் திரு உதயன் ராஜே போன்ஸ்லே நிறுத்தப்பட்டுள்ளார்

வேட்புமனுத் தாக்கலின்போது உத்தரப் பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் மத்திய அமைச்சர்கள் திரு நரேந்திரசிங் தோமர் திரு ரத்தன் வால் கட்டாரியா ஆகியோர் உடனிருந்தனர் வேட்புமனுத் தாக்கலுக்கு முன்னதாக பேரணி ஒன்றும் நடைபெற்றது

இதனையொட்டி நாடுமுழுவதிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களிலும் மகாத்மா காந்தியின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பிரதமர் திரு நரேந்திரமோடி அகமதாபாத்தில் நாளை சபர்மதி ஆசிரமத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்கிறார் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை ஆசிரமத்தில் தவிர்க்கும் வகையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை அவர் துவக்கி வைக்கிறார்

நாட்டுக்கு அவர் ஆற்றிய சேவைகளை போற்றுவதே இதன் நோக்கமாகும் பஞ்சாப் ஹரியானா சண்டிகரிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஹரியானாவில் பல்வால் என்னும் இடத்தில் காந்தி ஆசிரமத்தில் இருந்து தவ் தேவி லால் பூங்கா வரை பேரணி நடைபெறும் காந்தி காட்டிய பாதையை பின்பற்றி இந்திய பொருட்களை மட்டும் மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் இதேபோல் பல்வேறு மாநிலங்களிலும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன பல்வேறு மதங்களை சேர்ந்த அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதற்கான திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உறுதியளித்துள்ளார் கொல்கத்தாவில் மாநில பிஜேபி ஏற்பாடு செய்திருந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தேசிய குடிமக்கள் பதிவேடு குறித்து மேற்குவங்க மாநில ஆளும் கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் மக்களிடம் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார் மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி இந்த விஷயத்தில் பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார் குடிமக்கள் பதிவேடு விஷயத்தில் யாரும் பீதியடைய தேவையில்லை என்று கூறிய அவர் கடும் எதிர்ப்புக்கள் இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்த மசோதா நிச்சயமாக நிறைவேறும் என்று தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சுட்ட விரோதமாக குடியேறிவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று திரு அமித் ஷா உறுதிபட தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் பிரச்சனைக்கு மூன்றாவது நாட்டின் தலையீட்டிற்கு வாய்ப்பு இல்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார் வாஷிங்டனில் இந்திய செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தப் பிரச்சனையை இந்தியாவும் பாகிஸ்தானும் மட்டுமே பேசி தீர்க்க வேண்டும் என்பதே பல ஆண்டு காலமாக இந்தியாவின் நிலைப்பாடு என்று தெரிவித்தார்

இந்த உண்மை நிலையை பாகிஸ்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று திரு ஜெய்சங்கர் அறிவுரை வழங்கினார்

மத்திய அரசின் நடவடிக்கை அரசியல் சாசனப்படி செல்லத்தக்கதா என்பதை ஆய்வு செய்ய உச்சநீதிமன்றம் நீதிபதி திரு என் வி ரமணா தலைமையிலான ஐந்து நீதிபதிகளைக் கொண்ட அரசியல் சாசன அமர்வுக்கு பரிந்துரை செய்தது அதன்படி இன்று விசாரணையை மேற்கொண்ட அரசியல் சாசன அமர்வு மனுக்களுக்கு பதிலளிக்க மத்திய அரசு மற்றும் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகத்திற்கு நான்குவார காலம் அவகாசம் அளித்துள்ளது

இந்த சட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்யாமல் விசாரணைக்கு பின்பே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு அருண் மிஸ்ரா திரு எம் ஆர் ஷா திரு பி ஆர் கவாய் ஆகியோரை கொண்ட அமர்வு சமத்துவம் கோரி பட்டியல் இனத்தவர்கள் நடத்தும் போராட்டம் நாட்டில் முடிவுக்கு வரவில்லை என்று கூறியுள்ளது

மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் மீதான வழக்கில் மும்பை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இரண்டு குற்றவியல் வழக்குகள் குறித்த விவரங்களை கடந்த சுட்டப் பேரவைத் தேர்தலின் போது மறைத்ததாக திரு பட்னாவிஸ் மீது புகார் தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கை மும்பை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இதுதொடர்பான மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு திரு பட்னாவிஸ் விசாரணையை சந்திக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது சுட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நாங்குநேரி மற்றும் விக்கிரவாண்டி தொகுதிகளில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது

இடைத்தேர்தல் நடைபெற உள்ள இரு சுட்டமன்ற தொகுதிகளிலும் நாளை மறுதினம் வரை வேட்பு மனுக்களை திரும்பப் பெற்றுக்கொள்ளவாம் அதன் பின்னர் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும்